தத் திவாரி புதுதில்லியில் இன்று காலமானார் அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவா் பிரதமா் ஆகியோா் இரங்கல் தெரிவித்துள்ளனா்

தீவிரவாத நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சு வார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை என்று இந்தியா தெரிவித்துள்ளது

நரேந்திரமோடி அதன் பணிகளை ஆய்வு செய்தாா்

எஸ் இ கல்விமுறை விண்ணப்பங்களுக்கு துரிதமாகவும் வெளிப்படையாகவும் தீர்வுகாணும் வகையில் விதிமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன

நேவால் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார்

சிறிது காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த அவரது உயிர் தில்லி தனியார் மருத்துவமனையில் பிரிந்தது உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக மூன்று முறையும் உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சராக ஒரு முறையும் அவர் பணியாற்றி உள்ளார்

ஆந்திர மாநிலத்தின் ஆளுநராகவும் அவர் பணியாற்றியுள்ளார்

திவாரியின் மறைவுக்கு குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்

வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு திரிவேந்திரசிங் ராவத் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தீவிரவாதத்தை தடுத்து நிறுத்தும்வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என இந்தியா மீண்டும் தெளிவுப்படுத்தியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் பேச்சுவார்த்தைக்கு உகந்த சூழலை பாகிஸ்தான் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார் தற்போதைக்கு பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் எதுவுமில்லை என்று அவர் தெரிவித்தார் ஈராலுக்கு புதிய பொருளாதாரத் தடைகளை அமெரிக்கா விதித்துள்ளது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்தியா தனது ளரிசக்தி தேவைகளை பாதுகாத்துக் கொள்ளும் என்று தெரிவித்தார்

பூடானில் நடந்து முடிந்துள்ள மூன்றாவது பொதுத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணம் பணி தொடங்கியுள்ளது

பூடான் அரசியல் சாசனப்படி அதிக வாக்குகளை பெறும் முதல் இரண்டு கட்சிகள் அடுத்தசுற்று வாக்குப்பதிவுக்கு தகுதி பெறும் இதன்படி இந்த இரண்டு கட்சிகளும் கடந்தமாதம் நடைபெற்ற முதல்கற்று தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றிருந்தன

பதவி விலகியுள்ள மத்திய அமைச்ச் திரு

அக்பர் பத்திரிகையாளர் பிரியாமணிக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள அவதூறு வழக்கை தில்லி நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திரு

அக்பர் பத்திரிகை ஆசிரியராக இருந்தபோது தம்மிடம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பிரியாமணி புகார் தெரிவித்திருந்தார் அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் திரு

மத்திய அமைச்சரவையில் இருந்து நேற்று ராஜினாமா செய்த திரு

அக்பா் தனிப்பட்ட முறையில் இந்த வழக்கை தொடர்ந்திருப்பதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது

ஆதார் எண்ணை பதிவு செய்து வழங்கப்பட்ட சிம் கார்டுகளை செல்லாது என வெளியான தகவல்கள் அடிப்படை அற்றவை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியால் செல்போன் பயன்படுத்துவோரிடம் தேவையற்ற அச்சம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட சிம் கார்டுகள் துண்டிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறவில்லை என்று அந்த அறிக்கையில் தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான புகார்களை விசாரிக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் புகார் குழுக்களை அமைக்க வேண்டும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார் அரசியல் கட்சிகள் தங்களது அலுவலகங்களில் ஏராளமான பெண்களை பணியமாத்துவதை கருத்தில்கொண்டு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி மேனகா காந்தி டுவிட்டர் மூலம் வலியுறுத்தி உள்ளார் பெண்கள் பாதுகாப்பான சூழலில் பணிபுரிவதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது என்று அவர் தெரிவித்கள்ளார்

ஜெய்ப்பூரில் உள்ள சாஸ்திரி நகர் வித்யாதர் நகர் சிந்தி முகாம் ஆகியவை தவிர மேலும் பல பகுதிகளிலும் ஜிக்கா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மாநில ககாதாரத்துறை தெிவித்துள்ளது ஜிக்கா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் நோயிலிருந்து மீண்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஜிக்கா நோயின் பாதிப்பு குறித்து தலைமைச் செயலர் திரு

குப்தா உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் வைரஸ் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய பேரிடர் மேலான்மை ஆனையத்தின் ஆறாவது கூட்டத்துக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமை வகித்தார் நாட்டில் பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளை திறமையுடன் நிர்வகிக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் நடவடிக்கைகளை பிரதமா் ஆய்வு செய்தாா் பேரிடர் மேவாண்மை ஆணையம் மேற்கொண்டுள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார் கூட்டத்தில் பேசிய பிரதமர் பேரிடர்களால் பாதிப்புக்குள்ளானவர்களின் உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதில் கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவினரும் ஒருங்கிணைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினாா் பேரிடர் மேலாண்மத் துறையில் சர்வதேச தரத்துடன் கூடிய நிபுணத்துவத்தை கடைப்பிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் மத்திய இடைநிலைக் கல்வி வாரியமான சிபிஎஸ்இ கல்வி முறையில் பள்ளிகள் சேருவதற்கான இடையூறுகளை களையும் வகையில் விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிப்படையாகவும் தூரிதமாகவும் எளிதில் பள்ளிகளை நடத்தும் வகையிலும் சிபிஎஸ் இ யின் விதிமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளின் தடையின்மை சான்றிதழ் பெறுவதற்கான இடையூறுகள் இந்த விதிமுறை சீரமைப்பின் மூலம் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இ கல்வி முறையில் சேருவதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட கல்வி அதிகாரியே இனி ஆய்வு செய்வார் என்று அமைச்சர் குறிப்பிட்டார்

திருப்திகரமான ஆய்வின் அடிப்படையில் சிபிஎஸ்இ தேவையான அனுமதியை வழங்கும் என்றும் இந்த பள்ளிகளில் விளையாட்டுகளுக்கு முழு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் திரு ஜவ்டேகர் தெரிவித்தார்

பிஜேபி தொண்டர்களிடையே கலந்துரையாடிய பிரதமர் இதனை தெரிவித்தார் நாட்டுக்கு தொண்டாற்றியவர்களுக்கு கட்சி வேறுபாடின்றி பிஜேபி மதிப்பளிப்பதாக அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சி புறக்கணித்த பெரும் தலைவர்களின் பங்களிப்பை தமது அரசு கொண்டாடி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் அமெிக்கா மற்றும் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் சிங்கப்பூரில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர் ஆசிய பாதுகாப்புத்துறை அமைச்சள்களின் மாநாட்டுக்கிடையே அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ஜிம் மேட்டிஸ் சீன பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு

சீன அமைச்சின் வேண்டுகோளை ஏற்று இந்த சந்திப்பு நடந்ததாக பென்டகனின் ஆசியாவுக்கான உயர் கொள்கைப்பிரிவின் அதிகாரி திரு

அமெிக்காவுடன் பாதுகாப்புத்துறை உறவை நிலைநிறுத்துவதில் சீனா ஆர்வம் காட்டுவதன் அறிகுறி இது என்று அவர் கூறினார் இரு வல்லரசு நாடுகளும் ஆக்கப்பூர்வமான உறவை பேணுவது தொடர்பாக வழிவகைகளை கண்டறியும் என்று திரு

இரட்டை பேரிடர்களால் இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மாநிலத்தின் சிறப்பு நிவாரண ஆணையர் திரு

சேத்தி கூறியுள்ளார் இந்த சேத பாதிப்புகளுக்கு உடனடியாக இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார்

இதனிடையே மத்திய டெட்ரோலியத்துறை அமைச்ச் திரு தர்மேந்திர பிரதான் ஷடிஸா மாநிலத்தின் கஜபதி மாவட்டத்தில் புயல் பாதித்த பகுதிகளை இன்று பார்வையிட்டார் டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்

மஸ்கட்டில் இன்று தொடங்கும் ஆசிய ஆடவர் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஒமனை எதிர்கொள்கிறது